ஏற்படுத்தும் என்று மூத்த மத்திய அமைச்சர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்

ஆணையர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் ஆகியோருடன் மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி பீரித்தி சுதன் காணொலிகாட்சி மூலம் கலந்துரையாடினார்

அபுதாபியிலிருந்துமூன்று விமானங்களில் இந்தியர்கள் தாயகத்திற்கு அழைத்து வரப்பட உள்ளனர்

பாதிக்கப்பட்டவர்கள் விரைந்து குணமடைவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் நிலக்கரி சுரங்கம் பாதுகாப்பு விமானப் போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் அறிவிக்கப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா கீதாராமன் நேற்று வெளியிட்ட பல்வேறு அறிவிப்புகள் குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் விண்வெளி தொழில்நுட்பம் அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் அறிவிக்கப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் நாட்டின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டுவரும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சிவில் விமானப் போக்குவரத்து நிலக்கரி விண்வெளி தொழில்நுட்பம் ஆகியவற்றில் தனியார் பங்களிப்பிற்கு அரசு அனுமதி அளித்துள்ளது பல்வேறு வாய்ப்புகளுக்கான புதிய பாதையை ஏற்படுத்தும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்

அதேபோல் ஆயுத தளவாட தொழிற்சாலைகளை நிறுவனமாக மாற்றும் அரசின் முடிவால் அவற்றின் செயல்திறன் கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விண்வெளி தொழில்நுட்பத்தில் தனியார் பங்கேற்பு ஊக்குவிக்கப்படும் என்ற நிதியமைச்சரின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் வான்பரப்பை பயன்படுத்துவதற்கு இருந்த கட்டுப்பாடுகள் எளிமையாக்கப்பட்டுள்ளதால் சிவில் விமானப் போக்குவரத்துத்துறை ஆண்டுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் பயன் அடையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

பியூஷ்கோயல் தெரிவித்துள்ளார் நிலக்கரி சுரங்கம் பாதுகாப்பு சிவில் விமானப் போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் புதிய முதலீடுகளும் வேலைவாய்ப்பும் உருவாகும் என்றும் அவர் கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திரமோடியின் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளால் அனைவருக்கும் சிறந்த வாய்ப்புகள் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி கூறியுள்ளார் அரசின் அறிவிப்புகளும் கொள்கை முடிவுகளும் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்கள் என்றும் இந்தியாவை நீடித்த வளர்ச்சிக்கு அழைத்துச் செல்லும் முடிவுகள் இவை என்றும் தனது டுவிட்டர் செய்தியில் அவர் தெரிவித்துள்ளார் தற்சார்பு பொருளாதாரம் சாத்தியமானது என்பதை நிரூபிக்கும் வகையில் மத்திய அரசின் புதிய அறிவிப்புகள் இருப்பதாக பிஜேபி தலைவர் திரு

நட்டா கூறியுள்ளார்

பீரித்தி சுதன் காணொலிகாட்சி மூலம் கலந்துரையாடினாா்

நோய்பரவலின் தன்மை நோயாளிகளின் எண்ணிக்கை இரட்டிப்பாக ஆகும் நாட்கள் இறப்பு விகிதம் உள்ளிட்டவை குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் புதிதாக கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளை ஏற்படுத்தும் போது கவனிக்க வேண்டியவை குறித்தும் இந்த கூட்டத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டது

வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட் நாட்டில் இருந்து மூன்று விமானங்களில் இந்தியர்கள் தாயகத்திற்கு அழைத்து வரப்பட உள்ளனர் தபாயில் இருந்து ஏர் இந்தியாவின் இரண்டு சிறப்பு விமானங்கள் கொச்சிக்கும் கண்ணூருக்கும் இந்தியர்களை அழைத்துவர உள்ளது மற்றொரு சிறப்பு விமானம் அபுதாபியிலிருந்து கொச்சிக்கு வர உள்ளது இந்த விமானத்தில் பயணிக்கும் அனைத்து பயணிகளுக்கும் துபாய் மற்றும் அபுதாபியில் மருத்துவப் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன

ராம்விலாஸ் பாஸ்வான் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வெளிமாநில தொழிலாளர்களுக்கு ரயில் வசதி செய்து தரப்படும் என்று மத்திய மாநில அரசுகள் அறிவித்த பின்னரும் அவா்கள் நடந்தே செல்வது கவலை அளிப்பதாக கூறினார்

எனினும் இத்திட்டத்தை முறையாக செயல்படுத்த வேண்டியது மாநிலஅரசுகளின் பொறுப்பு என்றும் அவர் கூறினார்

தரமான விரிவான ஒருங்கிணைந்த சிகிச்சையை மாநில அரசு வழங்குவதால் நோயாளிகள் விரைந்து குணமடைவதாக அவர் கூறினார்